உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

மேற்குவங்கத்தில் தோ்தல் பிரச்சாரம் ஒரு நாளைக்கு முன்னதாக இன்று முடிவடைகிறது

சுட்டுக் கொல்லப்பட்டனர்

உயர்நிலைக் குழுக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

முந்தைய சுற்றில் சசிகுமார் முகுந்த் தோல்வியடைந்தார்

கொல்கத்தாவில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா பங்கேற்ற பேரணியின்போது நேரிட்ட வன்முறை சம்பவங்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை தேர்தல் ஆணையர் திரு சந்திர பூஷன் குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதளை தெரிவித்த அவர் அரசியல் சாசன பிரிவுகளை பயன்படுத்தி முதல்முறையாக இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அம்மாநிலத்தின் முதன்மை உள்துறை செயலர் திரு அட்ரி பட்டாச்சாரியா கூடுதல் காவல்துறை தலைவர் ராஜீவ் திரு குமாரை அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்குமாறும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான நடவடிக்கை இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு நாள் முன்னதாக முடித்துக் கொள்ளும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படவில்லை என்றும் செல்வி மம்தா பானா்ஜி கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை குறைகூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் சுர்ஜிவாலா தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் பிரதுமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோருக்கு எதிராக தாங்கள் தெரிவித்த புகாரகள் மீது எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளடட விலை என்றும் திரு ரந்திப் சுர்ஜிவாலா கூறினார் பி எஸ் பி தலைவர் செல்வி மாயாவதியும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இன்று லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறவில்லை என்பதேயே இது உணர்த்துவதாக குறிப்பிட்டார்

இதனைபொட்டி வாக்கு எண்ணிக்கை குறித்த பயிற்சி முகாம் அப்பணியில் ஈடுபடவுள்ள தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையே இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பிரதமா் திரு நரேந்திரமோடி உத்திரபிரதேசத்தில் தோதல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினாா் விவசாயிகள் மகளிர் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா வும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியும் உத்திரபிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் புதுவை முதலமைச்சருமான திரு நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் அறிவித்ததைபோல் பிரதமராக திரு ராகுல் காந்தி பதவியேற்பார் என்று கூறினார் தமிழகத்தில் சுட்டப்பேரவைதொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியா போட்ஸ்வாளியா வெளியுறவு அதிகாரிகள் நிலையிலான மூன்றாவது கற்று பேச்சுக்கள் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றன இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பரஸ்பரம் இக்கூட்டத்தில் திருப்தி வெளியிடப்பட்டது சுற்று பேச்சுக்களை போட்ஸ்வானியாவில் மேற்கொள்வது என்று இக்கூட்டத்தில் அடுத்து தீர்மானிக்கப்பட்டது இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

புல்வாமா மாவட்டத்திற்குட்பட்ட கிராமம் ஒன்றில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர் இதனையடுத்து இரு தரப்பினருக்கு துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவத்தையடுத்து புல்வாமா நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

அமெிக்காவில் குடியேற்றம் தொடர்பான புதிய கொள்கையை அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் விரைவில் அறிவிக்கவுள்ளார்

குடும்ப உறவுகளை கருத்தில் கொண்டு குடியேறுவதற்கு அனுமதி மறுப்பதற்கான அம்சமும் இந்த புதிய கொள்கையில் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இந்த குண்டு வெடிப்பு சம்வத்தை அடுத்து எழுந்துள்ள சூழ்நிலை குறித்து உள்துறை அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டது இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறு அம்மாநில காவல்துறை தலைவருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

சம்பவம் குறித்து விவாதிப்பதற்காக உயர்நிலைக்குழுக் கூட்டம் இன்று இந்த குவஹாத்தி நடைபெறவுள்ளது சிக்கிம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராமநாத் கோவிந்த் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதனையொட்டி அம்மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கக்கோரி தூக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோரைக் கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமெிக்காவில் கணினி கட்டமைப்பை பாதுகாக்கும் வகையில் தேசிய அவசர நிலையை அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் பிறப்பித்துள்ளார் இதன்படி அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டு தொலைபேசி நிறுவனங்களை பயன்படுத்துவது தளட செய்யப்பட்டுள்ளது தாய்வான் பொருட்காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்கியது

காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பொது மக்கள் இதனை இலவசமாக பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சசிகுமார் முகுந்த் தோல்வியடைந்தார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது

ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியை டிரா செய்த இந்தியா மற்றொரு போட்டியில் தோல்வியடைந்தது

பத்து ஆடவர் பிரிவுகளிலும் எட்டு மகளிர் பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெறவுள்ளன கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயத்தில் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்